நிரந்தரமாக காா்டுபெறுவதற்கானகட்டுப்பாடுகளைதளா்த்துவதுகுறித்துஅந்நாட்டுநாடாளுமன்றத்தில் இன்றுவாக்கெடுப்பு நடைபெறுகிறது

மழையால் தடைபட்டுள்ளது

மாநிலங்களவையில் இந்தபிரச்சினையைஎழுப்பிகாங்கிரஸ் உறுப்பினா்கள் அமளியில் ஈடுபட்டனா் திரிணாமூல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத்துறைநிறுவனங்களின் பங்குகளைவிற்பனைசெய்வதைஎதிர்த்துமுழக்கமிட்டனர் இதனால் ஏற்பட்டகூச்சல் குழப்பத்தால் அவை இருமுறைஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் இந்தபிரச்சினையைகாங்கிரஸ் கட்சியின் குழுத்தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்ரிஎழுப்பமுயன்றார் அதற்குமக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாஅனுமதிமறுத்தார் இதற்குஎதிராகநாடாளுமன்றத்தின் மையப்பகுதியில் திரண்டகாங்கிரஸ் திமுக சமாஜ்வாதிகட்சிஉறுப்பினர்கள் அரசுக்குஎதிராகமுழக்கமிட்டனர் கர்நாடகத்தில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளகூட்டனிஅரசைகவிழ்க்க பிஜேபி முயல்வதாகதிரு சவுத்ரிகுற்றம் சாட்டினார் அதற்குபதிலளித்தபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கர்நாடககுழப்பநிலைக்கும் பிஜேபிக்கும் எந்தவொருதொடர்பும் இல்லைஎன்றுகூறினார் உட்கட்சிகட்டுப்பாட்டைஏற்படுத்தமுடியாதகாங்கிரஸ் கட்சி மக்களவைநடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்வதாகஅவர் குற்றம் சாட்டினார் இதனைஎதிர்த்துகாங்கிரஸ் திமுக தேசியவாதகாங்கிரஸ் ஆகியகட்சிகளின் உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்துவெளிநடப்பு செய்தனா்

ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார்

ராஜினாமாசெய்தவர்களைதளித்தனியேசந்தித்துவிசாரிக்கஉள்ளதாகவும் அவர் கூறினார் ராஜினாமாசெய்தசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் சிலரைதகுதிநீக்கம் செய்யவேண்டுமெனகாநாடகமாநிலகாங்கிரஸ் கமிட்டிஅளித்தமனுகுறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

ரமேஷ்குமார் தெரிவித்தார்

நித்தியானந்த் ராய் கூறியுள்ளார்

மத்தியபட்ஜெட் குறித்தவிவாதம் மக்களவையில் இன்றுநடைபெற்றது இந்தவிவாதத்தில் கலந்துகொண்டுபேசிய பிஜேபி உறுப்பினர் திரு வீரேந்திரசிங் மஸ்த் நாட்டின் வளர்ச்சியைமையமாககொண்ட இந்தபட்ஜெட் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனைகருத்தில் கொண்டுள்ளதாககூறினாா் தெலங்கானா ராஷ்டியகட்சிஉறுப்பினா் திரு நமநாகேஸ்வரராவ் தென்மாநிலவளர்ச்சிக்கு இந்தபட்ஜெட்டில் போதியநிதிஒதுக்கப்படவில்லைஎன்றுகூறினார் லோக் ஜளசக்திஉறுப்பினர் திரு ராம்சந்திரபாஸ்வான் நலிவடைந்தமக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காகபட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளஅம்சங்கள் குறித்தபட்டியலிட்டார் பட்ஜெட்டில் மொத்தவருவாய் மொத்தசெலவு குறித்ததகவல் வெளியிடப்படவில்லைஎன்றுதிமுக உறுப்பினர் திரு ஆ ராசாகூறினா் நாட்டில் பொருளாதாரதேக்கநிலைநிலவுகிறதுஎன்றும் வேலையில்லாத் திண்டாட்டம் அதிகரித்துள்ளதுஎன்றும் குற்றம் சாட்டினார் திரிணாமூல் காங்கிரஸ் சிசிர் அதிகாரி பெட்ரோல் டீசல் திரு மீதுவிதிக்கப்பட்டவரியைரத்துசெய்யவேண்டும் என்றும் பொதுத்துறைநிறுவனங்களின் பங்குகளைவிற்பனைசெய்யக்கூடாதுஎன்றுவலியுறுத்தினாா்

மக்களவைகாங்கிரஸ் உறுப்பினர்களின் கூட்டம் நாடாளுமன்றவளாகத்தில் இன்றுநடைபெற்றது நாடாளுமன்றத்தில் கட்சிமேற்கொள்ளவேண்டியஉத்திகுறித்துவிவாதிப்பதற்காக இந்தக் கூட்டம் கூட்ப்பட்டது

கர்நாடகமாநிலத்தில் தெற்கு உட்புற பகுதிகள் கொங்கண் கோவாஆகியபிரதேசங்களில் பரவலாகபலத்தமழைபெய்யவாய்ப்பிருப்பதாகஅதுதெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் ஒடிசாஆகியமாநிலங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைபெய்யும் எனகணிக்கப்பட்டுள்ளது வானிலைமுன்னறிவிப்பைகருத்தில்கொண்டுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மும்பை காவல்துறைஅறிவுறுத்தியுள்ளது

இதற்குவிதிக்கப்பட்டுள்ளகட்டுப்பாடுகள் தளா்த்தப்படுமாஎன்பது இந்தவாக்கெடுப்பில் தெரியவரும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் இந்தியாவைசேர்ந்தஏராளமானதகவல் தொழில்நுட்பவல்லுநர்கள் பயன் பெறுவா்கள்

அறிவித்துள்ளது

இந்தமுடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசியநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சள் திரு பிரஹலாத் ஜோஷிகூறினார்

நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டதாகஅமைச்சா் கூறினாா்

மேலும் திரு

வடகிழக்குமாநிலங்கள் மற்றும் இதரபகுதிகளில் இருந்துவிளையாட்டுவீரர்கள் போகாஆசிரியர்கள் இளைஞா் பிரதிநிதிகள் கட்சியில் இணைந்துள்ளனா் இவர்களில் கேரளாவைசேர்ந்ததிரைப்படநடிகர் நித்தின் ஜாக் ஜோசப் கூடைப்பந்துவீரர் மன்பீரித் புல்லர் உலகயோகாசாம்பியன் விஜய் யாதவ் ஆகியோர் இவர்களில் முக்கியமானவர்கள் ஆவர்